பொறுப்பிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார்

ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பெருமிதம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி சேலம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் நிர்ணயிப்பதற்கான கால அவகாசத்திற்கு பின்னரும் இவ்வாரியம் அமைக்கப்படவில்லை என்றால் உரிய ஆலோசனை மேற்கொண்டு முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

இதனிடையே இது தொடர்பாக பிரதமர் தலைமையிலும் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

அவை இன்று கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையபகுதியில் கூடி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் அவர்களை இருக்கைக்கு திரும்புமாறு அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜனின் வேண்டுகோளை யாரும் செவிமடுக்காததால் அலுவல்கள் நடத்தப்படவேண்டாம் என்றால் அவையை காலவரையின்றி தாம் ஒத்திவைக்கப்போவதாக குறிப்பிட்டார் இருப்பினும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை ழதலில் நன்பகல்வரையிலும் பின்னர் திங்கட்கிழமை வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது பிரதமர் மாநிலங்களவையிலிருந்து ஒய்வுபெறும் சிறப்பாகவும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்றியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்தார் மாநிலங்களவையில் உறுப்பினர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் பதவிகாலம் முடிந்த உறுப்பினர்களின் அனுபவங்கள் மூலமும் கருத்துக்கள் மூலமும் நாடாளுமன்றம் பயனடைந்ததாக எடுத்துரைத்தார்

நாட்டின் ஜனநாயகத்தில் மாநிலங்களவை முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்ட பிரதமர் சிறந்த உறுப்பினர்கள் இதில் சேவையாற்றுவதாக எடுத்துரைத்தார் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா வின் புள்ளியியல் தகவல்கள் தொடர்பாக காங்கிரஸ் மன்னிப்பு கேட்கவேண்டும் என்று மத்திய சட்டஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கோரியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனாலிட்டிகாவின் கிறிஸ்டோபர் வயலே காங்கிரஸ் கட்சிக்காக புள்ளியியல் தகவல்களை திரட்டியதாக இங்கிலாந்து நாடாளுமன்ற குழுமுன்பு ஒப்புக்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே நாட்டின் தேர்தல் நடைமுறைகளை தகர்க்க முயன்றதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தேசத்திடம் மன்னிப்பு கேட்பது அவசியம் என்றும் அவர் கூறினார்

இருநாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என தெரிகிறது அண்ணல் மகாத்மா அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக மறு விசாரணை நடத்தப்படவேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் ஏ பாப்டே எல் இது நாகேஸ்வரராவ் ஆகியோர் அடங்கிய அமர்வு வெறும் கல்வி ஆராய்ச்சியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து மனுவை நிராகரித்தது

மேலும் சின்னத்தை தனது தலைமையிலான அஇஅதிமுகவிற்கு குக்கர் ஒதுக்கவேண்டும் என்ற டிடிவி தினகரனின் கோரிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் உச்சநீதிமன்றம் ஆராய நிறுத்திவைத்துள்ளது

பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டுள்ளார்

தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்துகொள்ளும் ஆளுநர் கல்வியின் சிறப்பிடம் பெற்ற மாணாக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி ஊக்கத்தொகையை வழங்க உள்ளார்

மரம்நடுதல் குறித்த விழிப்புணா்வு மாணாக்கரிடையே ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் ஒவ்வொரு மாணவரும் ஒரு மரமாவது நட்டு பாதுகாக்க வேண்டும் என்றார்

மேலும் அஇஅதிமுக விற்கு துணைபோகும் தேர்தல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் ரவீஷ்குமார் சவுதி அரேபியாவிலும் ரியாத்திலும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

சிவகங்கை மாவட்டத்தில் சிக்குன் குனியா காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜி லதா தெரிவித்துள்ளார்